தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானதொகுதிப் பங்கீட்டை இறுதிப்படுத்தும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாகஈடுபட்டுள்ளன மத்தியஅரசுதமிழகத்திற்குகூடுதல் நிதியுதவியும் கூடுதலாகதிட்டங்களையும் வழங்கியுள்ளதாகபிஜேபிதமிழகதேர்தல் பொறுப்பாளர் திருசி டி ரவிதெரிவித்துள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்பு மலுதாக்கல் அடுத்தவாரம் தொடங்க உள்ளநிலையில் கூட்டணியில் தொகுதிப் பங்கீட்டை இறதிப்படுத்தும் முயற்சியில் கட்சிகள் தீவிரமாகாடுபட்டுள்ளன அஇஅதிமுகதலைமையிலானகூட்டணியில் தொகுதிப் பங்கீடுதொடர்பாகஅக்கட்சிபிஜேபி தேமுதிகஉள்ளிட்டகட்சிகளுடன் பேச்சுநடத்திவருகிறது திமுகதலைமையிலானகூட்டணியில் அக்கட்சிகாங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியகம்யூனிஸ்ட் மதிமுகஉள்ளிட்டகட்சிகளுடன் தொடர்ந்துபேச்சுநடத்திவருகிறது திமுக காங்கிரஸ் இடையிலானதொகுதிப் பங்கீடுபேச்சுவார்த்தைஒரிருநாளில் முடிவடையும் என்றுதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரிதெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டுநாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறினார்

தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியில் இடம் பிடித்துள்ளஅஇஅதிமுககூட்டணிவெற்றிபெறும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிபல்வேறமாநிலங்களில் பல்வேறஅரசியல் கட்சிகளுடன் புனிதமற்றகூட்டணிவைத்துள்ளதாகபிஜேபிகுற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திருசும்பித் கட்சியைநிலைநிறுத்திக் கொள்ளகூட்டணிக் கட்சிகளைநம்பியிருக்கும் பத்ரா நிலைஅக்கட்சிக்குஏற்பட்டுள்ளதாகக் கூறினார் பிஜேபி யைபொறுத்தவரைவளர்ச்சியைநோக்கமாகக் கொண்டஅரசியலைநம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் சாதிவாரிகணக்கெடுப்பு நடத்தாதகுழலில் உள்ஒதுக்கீடுவழங்கினால் அதுசட்டப்படிசெல்லாததாகிவிடும் என்று விடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இதுகுறித்துஅவர் விடுத்துள்ளஅறிக்கையில் உள்ஒதுக்கீடுவழங்குவதற்குமாநிலஅரசுக்குஅதிகாரம் இருந்தாலும் மக்கள் தொகைதொடர்பான முழு தரவுகளின் அடிப்படையிலேயேஅதைக் கொடுக்க முடியும் என்றுகூறியுள்ளார்

வாக்காளர் பட்டியலில் முதல்முறையாகபெயர் சேர்க்கப்பட்டவாக்காளர்கள் இந்தமுகாமினையன்படுத்தி தங்களதமின்னனவாக்காளர் அடையாளஅட்டையினைசெல்பேசிஅல்லதுகணினியில் பதிவிறக்கம் செய்தகொள்ளுமாறுதமிழ்நாடுதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளைபாதுகாக்கும் வகையில் அவற்றின் செயற்கைக்கோள் பதிவேற்றம் புகைப்படங்களைஎடுத்துவலைதளங்களில் செய்யவேண்டுமென்றுஅனைத்தமாவட்டஆட்சியர்களுக்கும் சென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரோடுமாவட்டத்தில் பெரும்பள்ளஒடையின் இருபுறமும் கவர் எழுப்பதடைவிதிக்கக் கோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு தலையிலானஅமர்வு செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தொகுப்பதலைமைச் செயலருக்கும் உயர்நீதிமன்றதலைமைப் பதிவாளருக்கும் அனுப்பிவைக்கவேண்டுமென்றுஉத்தரவிட்டது

தடுப்பூசிபோட்டுக் கொள்பவர்கள் இரண்டுதவணைஊசிகளையும் குறிப்பிட்டகாலத்திற்குள் போட்டுக் கொள்ளவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்தியாவில் இந்நோய்த் தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் குறைவாக இருப்பதுதிருப்தியளிக்கக்கூடியதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

இருவரிச்செய்திகள் ஹவ்திகிளர்ச்சியாளர்கள் அனுப்பியட்ரோனைசவுதிஅரேபியாதலைமையிலானகூட்டுப்படைகள் சுட்டுவீழ்த்தின புதுமையானகண்டுபிடிப்புகளில் உருவாக்கப்படும் சாதனங்கள் குறைந்தவிலையில் மக்களுக்குகிடைப்பதுஅவசியம் என்றுமத்தியதொழில்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார்

ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினிபொன்னப்பா சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணைமுதல் சுற்றில் வெற்றிபெற்று இரண்டாம் சுற்றுக்குமுன்னேறியுள்ளது

அதேநேரத்தில் பிரணவ் சிக்கிரெட்டி இணைதோற்றுப் போனது ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் இந்தியவீரர் கிடாம்பி புரீகாந்த் மற்றொரு இந்தியவீரர் சமீர் வர்மாவைஎதிர் கொள்கிறார்